தலைப்புச் செய்திகள்

உலகிலேயே முதலீடுகளை அதிகம் கவரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு

கடல்நீரை குடிநீராக்கும் நடைமுறைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத்துணை தலைவர் திரு

கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளைமுதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார்

சூசூசூ பிரதமர் ஆசியான் நாடுகளுடன் வலுவான தரை வான் வழி நீர் வழி தொடர்புகளை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு

ஒருங்கிணைந்த நெறிப்படுத்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சிபெறும் ஆசியான் நாடுகளை உருவாக்குவதே இந்தியாவின் அடிப்படை விருப்பம் என கூறிய பிரதமர் இதன்மூலம் ஒட்டுமொத்த வளர்ச்சி உறுதிசெய்யப்படும் என்றார் இந்த உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக தாய்லாந்து பிரதமர் பிரயூத் சான் ஓ சாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார்

தொழில்தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் தாய்லாந்து நாட்டு தொழிலதிபர்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க முன் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் துறைமுகங்களுக்கிடையிலான நேரடி தொடர்பு உலக நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என கூறிய பிரதமர் துறைமுக இணைப்பு நடவடிக்கைகளை இந்தியா துரிதப்படுத்தியுள்ளதாக கூறினார்

சென்னை தேசிய கடல்வள தொழில்நுட்ப கழகத்தின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றியஅவர் வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு பெரும் சவாலாக இருக்கும் என்பதால் குறைந்தசெலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆராய்ச்சிப் பணிகளில் அறிவியலாளர்கள் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் பொருளாதாரம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாகக் கூறியஅவர் எனினும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையிலும் கடல் வளம் குறையாத வகையிலும் கடல் வளங்கள் மனித மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மத்தியஅரசு செயல்படுத்தவுள்ள ஆழ்கடல் முனையத்தின்மூலம் கடல்சார் ஆராய்ச்சி மற்றும் அகழ்வு பணிகளில் இந்தியா உலகளவில் முதலிடம் பெறும் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தேசிய அளவில் கடல் நீரை குடிநீராக்கும் முனையத்தை செயல்படுத்துவது குறித்து நிதி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் வானிலை முன்னறிவிப்பு போன்ற துறைகளில் இந்தியா மிகப்பெரும் நிபுணத்துவம் பெற்றுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

உதயகுமார் திரு

ஜெயக்குமார் மத்திய புவியியல் துறை செயலர் திரு ராஜீவன் கடல்வள தொழில்நுட்ப கழக இயக்குநர் திரு உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ராஜ்நாத்சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேஜர் ஜென்ரல் நிஸாமோ விச்சுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்

சுகுகு அமீத்ஷா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சார்பில் ஊரக பகுதிகளில் நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் மீட்பு பணிகள் தொடர்பான நான்கு நாள் கூட்டு பயிற்சிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பேரிடர் காலங்களில் துரித மீட்பு நடவடிக்கைகள் தகவல் மற்றும் அனுபவ பரிமாற்றம் பரஸ்பர தொழில்நுட்ப உதவிகளை கையாள்வது குறித்து இதில் பயிற்சி அளிக்கப்படும் இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஏற்பாடு செய்துள்ள இப்பயிற்சியில் ஷாங்காய் அமைப்பின் உறுப்பு நாடுகளான சீனா கஸகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் பேரிடர் மீட்பு படையினரும் பங்கேற்கின்றனர் பேரிடர் சவால்களுக்கு இலக்காகும் ஊரகப் பகுதிகளில் மீட்புப் பணிகளின் தயார்நிலை மற்றும் சேத குறைப்பு உள்ளிட்ட பயிற்சிகளும் இதில் அளிக்கப்பட உள்ளன

அணையிலிருந்து புதிய கோவை மாவட்டம் பாசனத்திற்காக நாளைமுதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார்

திருவண்ணாமலை பேருந்துநிலையத்தில் இன்றுகாலை நடைபெற்ற நகர நிகழ்ச்சியில் மாநில சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் இந்து ராமச்சந்திரனும் விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

திண்டிவனம் மேல்மருவத்தூர் பெருங்களத்தூர் வழியாக சென்னைக்கு இப்பேருந்துகள் இயக்கப்படுகின்றன

உதயகுமார் பேரிடர் காலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏற்படும் விபத்துக்களின்போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் நாளை மதுரையில் தொடங்கி வைக்கிறார்

உயர்கல்விமுதல் ஆராய்ச்சி படிப்பு வரையிலான மத்தியஅரசின் கல்வி உதவித்தொகையைப் பெறுவதற்காக நடைபெறும் இத்தேர்வை ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான மாணாக்கர் எழுதினர்

சூசூசூ குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்துவரும் தொடர் கன மழையால் நெல்லை மாவட்டம் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதான அருவி பழைய குற்றால அருவிகளில் குற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் ஐந்தருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் கற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர்

திருச்சி மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாளை நடைபெறுகிறது

புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாணாக்கர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் என ஆட்சித் தலைவர் திருமதி உமா மகோஸ்வரி தெரிவித்துள்ளார்

இதற்காக மாவட்டத்திற்கு இரண்டரை கோடி மானியம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்